தொடங்கி வைத்தார்

இன்று கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர்

துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு அழைப்பு விடுத்துள்ளார்

நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்ச் திரு செல்லுர் ராஜு தெரிவித்துள்ளா்

ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

எதிர்கொள்கிறது

ஒருங்கிணைந்த மின்சார மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் பற்றி பேசிய அவர் வாரணாசியில் மின்சார கேபிள்கள் தரையின்கீழ் பதிக்கப்படும் என்றார் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் மண்டல மருத்துவ ஆய்வு மையத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோர் இன்று காணொலி காட்சி வாயிலாக கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர் இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேற்திர பிரதான் இந்த புதிய திட்டம் இருநாட்டு உறவுகளில் ஒரு புதிய எமல் கல்லாக திகமும் என்றார்

பங்களாதேஷில் உள்ள சிட்டகாங் மோங்க்லா ஆகிய துறைமுகங்களை இந்தியா பயன்படுத்த வகை செய்யும் வரைவு ஒப்பந்தத்திற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்மூலம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொருட்களை தங்கு தடையின்றி எடுத்துச் செல்வது எளிதாகும் என்று கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தில் நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகள் விரும்பினால் இணையவாம் என்று பங்களாதேஷ் தலைமைச் செயலர் திரு ஷபியுல் ஆலம் கூறியிருக்கிறார் இந்திய தொழில்துறையல் முதலீடு செய்ய வருமாறு மால்டா தொழிலதிபா்களுக்கு குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு அழைப்புவிடுத்துள்ளாா் அந்நாட்டின் பேலட்டா நகரில் இந்திய மால்டா வணிக பேரவைக் கூட்டத்தில் பேசுகையில் உலகின் மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்புகள் நிறைந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார்

சுட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கவுள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் ஆயத்தப்பணிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையா் திரு ஒம் பிரகாஷ் ராவத் நேற்று ஆய்வு செய்தார் அங்குள்ள ஏழு முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் அப்போது மாநிலத்துக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்புப் படைகளை அனுப்ப வேண்டுமென்று அரசியல் கட்சியினர் கேட்டுக் கொண்டதாக எமது ஜெய்ப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டத்தின் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாய் சேய் நலன் சிறப்பாக பேணப்படுகிறது

இருநாட்டு வர்த்தகம் சீனாவுக்கு மிக அதிக அளவில் சாதகமாக இருபபதாகக் கூறி அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார்

தமிழகத்தில் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு எட்டாயிம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நாணயித்திருப்பதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லுர் ராஜு கூறியிருக்கிறார் வேலுர் மாவட்டம் காட்பாடி கூட்டுறவு அங்காடி பணிகளை அவர் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் விவசாயிகளுக்குத் தேவையான உரங்களும் விதைகளும் கையிருப்பில் உள்ளதாகக் குறிப்பிட்டார் கூட்டுறவு அங்காடிகள் காய்கறிகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெற்று மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பதால் இருதரப்புக்கும் நல்ல பயன் கிடைப்பதாக அவர் கூறினார் திமுக தமிழக மக்களை திசைத்திருப்பும் நோக்கத்துடன் இன்று போராட்டம் நடத்துவதாகக் திரு செல்லூர் ராஜு தெரிவித்தார் தமிழக அரசு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊழலில் திளைத்திருப்பதாகவும் மாநில உரிமைகள் அஇஅதிமுக அரசால் அடகு வைக்கப்படுவதாகவும் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் தமது கட்சி சார்பில் சேலத்தில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் அஇஅதிமுக அரசை அகற்ற அரசியல்வாதிகள் மட்டுமன்றி மக்களும் விரும்புவதாகவும் கூறினார் மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் இன்று அஇஅதிமுக அரசை எதிர்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன சென்னை அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறு மதிப்பீட்டு முறைகேடு தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரே விதமான தேர்வு நடத்துவது பற்றி பரிசீலித்து வருவதாகத் தெரிவித்தார்

நாட்டின் வளர்ச்சிக்கு பிஜேபி பின்பற்றும் தத்துவங்கள் சிறந்தவையாக திகழ்கின்றன என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் சுட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாராவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வாக்குச்சாவடி அளவிலான கட்சியின் தொண்டர்களே அதன் உண்மையான ஆற்றல் மையங்களாக திகழ்கின்றனர் என்றார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ரஷ்ய ராணுவ விமானம் ஒன்று சிரியா அருகே மத்திய தரைக்கடல் பகுதியில் இன்று மாயமாக மறைந்தது

அது கட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது பற்றிய உறுதியாக தகவல் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடகொரியாவுடன் அமைதி பேச்சு நடத்த அற்நாட்டு தலைநகர் பியாங்யாங் நகரக்கு தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் இன்று சென்றடைந்தார் இருதலைவர்களும் மூன்றாவது முறையாக சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளனர் கொரிய தீபகற்பகத்தை அணு ஆயுதமற்ற பகுதியாக மாற்றுவது குறித்து தொடா்ந்து பேச வேண்டுமென்ற கோரிக்கையை தென்கொரியா முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக கடற்பகுதியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிக்கச் செல்ல வேண்டாம் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் இயக்குநர் திரு பாலச்சந்திரன் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றார் ஆசியக் கோப்பை கிரிக்கெட் ஏ பிரிவு ஆட்டத்தில் இன்று இந்திய அணி முதலாவதாக ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது துபாயில் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் இப்போட்டியின் நேர்முக வர்ணனையை அகில இந்திய வனொலி ஒலிபரப்புகிறது இதனை மாலை நாலரை மணியிலிருந்து கேட்கலாம்

சீன ஒப்பன் பேட்மிண்டன் போட்டி இன்று சாங்ஜூ நகரில் தொடங்குகிறது இந்திய வீராங்கனைகள் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் ஒற்றையர் பிரிவில் களமிறங்குகிறார்கள் உலக தரவரிசையில் மூன்றவாது இடம் வகிக்கும் சிந்து முதல் ஆட்டத்தில் ஜப்பான் வீராங்கான சைனா கவாகமி யையும் சாய்னா நேவால் தென்கொரியாவின் கங் ஜி ஹ்யூன் யையும் எதிர்கொள்கிறார்கள் ஆடவர் பிரிவில் கிடாம்பி புரீகாந்த் எச் எஸ் பிரணாய் ஆகியோர் ஆடவுள்ளனர் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்கவுள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் தலைநகர் போபாலில் கட்சித் தொண்டர்களிடையே பேசிய அவர் ஒன்றிய அளவிலான கட்சி நிர்வாகிகளுடன் முழுமையாக கலந்து ஆலோசித்த பின்னரே வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் என்றார் நாட்டின் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடு வளர்ச்சிக்கான அடிப்படையாக திகழ்வதாக மத்திய அமைச்சா் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறாா் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஹிஷ்லோப் கல்லூரியின் நிறுவனர் தின நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்